அஇஅதிமுக கூறியுள்ளது

உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி இன்று அறிவிக்கப்படுகிறது

அணியை வென்றது

இதன் காரணமாக பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்குச்சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவு மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அப்போது அவர் கூறினார் மாநில அரசின் சிறப்பான செயல்பாடுகளுக்காக பல்வேறு விருதுகள் கிடைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அஇஅதிமுக கூட்டணியில் இடம் பெற்றுள்ள கட்சிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் உள்ளதாக எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டினை அவர் நிராகரித்தார் தங்கள் கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஒருமித்த கருத்தினை கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான வலுவான அரசு நீடிக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார் பிஜேபியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு நிதின் கட்கரி பொள்ளாச்சியில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்னைகளுக்குத் தீர்வு காண உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் குடிநீர் பற்றாக்குறையை போக்க கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும என்றும் திரு நிதின் கட்கரி கூறினார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஸ்ரீபெரும்புதாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரப் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார் கொள்கை அடிப்படையிலான கூட்டணியை திமுக உருவாக்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் அஇஅதிமுக கூட்டணி கட்சிகளுக்கிடையே கொள்கை இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம் பெற்றுள்ள வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் கட்சியாக திமுகவும் காங்கிரசும் திகழ்கிறது என்று அவர் கூறினார் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் மதுரையில் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மக்களவை திசை திருப்பும் வகையில் தவறான தகவல்களை திமுக தெரிவித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டனார் மக்கள் நலத் திட்டங்களைச் செயல்படுத்த திமுக முட்டுக்கட்டையாக இருப்பதாகவும் திரு பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு முத்தரசன் நாகையில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேககையில் அஇஅதிமுக கூட்டணிக் கட்சிகளிடையே முரண்பாடுகள் நிலவி வருவதாக குறிப்பிட்டார் நீட் தேர்வு எட்டு வழிச்சாலை திட்டம் போன்றவற்றில் அக்கூட்டணிக் கட்சிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக அவர் கூறினார் மக்கள் விரோதப் போக்கினை மத்திய மாநில அரசுகள் கடைப்பிடிப்பதாகவும் திரு முத்தரசன் குற்றம் சாட்டினார் த மா கா தலைவர் திரு ஜி கே வாசன் மன்னார் குடியில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசுகையில் பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக செயல்பட திமுகவும் காங்கிரகம் செயல்பட தவறிவிட்டதாக குறை கூறினார் சிறபான்மையினர் நலனை பாதுகாப்பதில் அஇஅதிமுக கூட்டணி உறுதியுடன் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசுகையில் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தேர்தல் பணிக்கான காவல்துறை தலைவர் திரு அசுதோஸ் சுக்லா கூறியுள்ளார் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பாக நேற்று மதுரையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தேர்தல் நேர்மையாகவும் அமைதியாகவும் நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார்

இந்த வாக்குச்சாவடிகளில் கூடுதல் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் திரு அசுதோஸ் சுக்லா தெரிவித்தார் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் கள நிலவரம் குறித்த பகுதியில் இன்று இடம்பெறுவது சேலம் மக்களவைத் தொகுதி

தமிழ்மாநில காங்கிரஸ் ஒரு முறையும் தமிழக ராஜீவ் காங்கிரஸ்ஒரு மு றையும் வெற்றி பெற்றுள்ளன அஇஅதிமுக நான்கு முறை சேலம் மக்களவைத்தொகுதியில் வெ ற்றி பெற்றுள்ளது கடைசியாக நடைபெற்ற இரண்டு தேர்தல்களில் அஇஅதிமுக வெற்றி பெற்று ள்ள நிலையில் ஹாட்ரிக் வெற்றியை எதிர்நோக்கி அதிமுகவினர் தீவிரமாக தேர்தல் பணியாற் றி வருகின்றனர் சேலம் மக்களவைத் தொகுதியில் மாநகரப் பகுதியில் சேலம்வடக்கு சேலம் தெற்கு சேலம் மே ற்கு ஆகிய மூன்று சட்டப்பேரவைத் தொகுதிகளும் புறநகர் பகுதியில் ஒமலூர் எடப்பாடி மற்று ம் வீரபாண்டி சட்டப்பேரவைத் தொகுதிகளும் உள்ளன

தமிழக முதலமைச்சரின் சொந்தத் தொகுதியான எடப்பாடி இடம்பெற்றுள்ளதால் சேலம் மக்க ளவைத் தொகுதி ஸ்டார் அந்தஸ்து பெற்றுள்ளது சேலம் மக்களவை தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் கே

சரவணனும் திமுக சார்பில் எஸ்

பார்த்திபனும் போட்டியிடுகின்றனர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் எஸ்

செல்வம் போட்டியிடுகிறார் முக்கியமான மூன்று வேட்பாளர்களும் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் சேலம் பாரா ளுமன்றத் தொகுதிக்குள்பட்ட அனைத்து ப்குதிகளுக்கும் தங்களது ஆதரவாளர்களுடன் சென் று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் சேலம் இரும்பாலையை தனியார் மயமாக்காமல் தடுப்பது சேலத்தில் வேலைவாய்ப்பை உரு வாக்கும் வகையில் இரும்பாலை வளாகத்தில் ரயில்பெட்டி தொழிற்சாலையை அமைப்பது ரா ணுவத் தளவாட உதிரி பாக தொழிற்சாலை அமைப்பது ஆகிய கோரிக்கைகளை நிறைவேற்றி த் தருவதாக அஇஅதிமுக மற்றும் திமுக வேட்பாளர்கள் வாக்குறுதி அளித்துள்ளனர் கோடை வெயிலுக்கு இணையாக தேர்தல் களமும் நாளுக்கு நாள் சூடாகவே உள்ளது

விஜயகுமார்

இதனால் ஆயிரக்கணக்கான விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்

மக்களவைத் தேர்தலுக்குப் பின்னர் இந்தியாவுடனான பேச்சு வார்த்தை மீண்டும் தொடரும் என்று பாகிஸ்தான் நம்பிக்கை தெரிவித்துள்ளது

இந்தியா ஆஸ்திரேலியா கடற்படையினர் பங்கேற்ற இரண்டு வார கூட்டுப்பயிற்சி நேற்று விசாகப்பட்டிணத்தில் நிறைவடைந்தது